புதிய இந்தியாவுக்கானதேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் புதியகல்விக் கொள்கை பூர்த்திசெய்யும் என்றுபிரதமா் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா்

பிகார் மாநிலத்தில் பெட்ரோலியம் துறைக்கான மூன்றுதிட்டங்களைபிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொளிகாட்சி மூலம் நாளைதொடங்கிவைக்கிறார்

ஆர்யசமாஜ் தலைவரும் சமுதாயசீர்திருத்தவாதியுமான ஸ்வாமிஅக்னிவேஷ் புதுதில்லியில் உள்ளஅறிவியல் ஆராய்ச்சிமையத்திலங நேற்றுகாலமானார்

நாட்டில் மணல் கட்த்தலுக்குஎதிராககடுமையானசட்டம் இயற்றப்படவேண்டும் என்றுமத்தியசுற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

தேசியபரிசோதனைமுகமைநடத்திய ஜே ஈஈமுதல்நிலைத் தேர்வு முடிவுகள் நேற்றுவெளியிடப்பட்டன புதிய இந்தியாவுக்கானதேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் புதியகல்விக் கொள்கை பூர்த்திசெய்யும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

புதியகல்விக் கொள்கை புதிய இந்தியாவைஉருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளின் கல்விக்குமிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்குசுவற்றுக்கள் குழந்தைகள் கல்விகற்றுக் கொள்ளும் நிலைமாறவேண்டுமென்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

எளிமையான புதமையானகல்விகற்கும் முறையநாம் உருவாக்கவேண்டுமென்றும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கல்விகற்கவாய்ப்பு அளிக்கவேண்டுமென்றும் அதன்மூலம் அவர்கள் சிறந்தமாணவா்ளாகஉருவாகவாய்ப்பு இருப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் தேர்வுகளும் மதிப்பெண்களும்தான் ஒருமாணவனின் அறிவைஅளவீடுசெய்வதற்கானஅளவுகோல் அல்லஎன்றும் அவர் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்தவளர்ச்சியைகண்காணிப்பதற்காகதேசியமதிப்பீட்டுமையம் கல்வித்துறையில் ஏற்படுத்தப்படும் என்றுபிரதமர் அறிவித்தார்

குழந்தைகள் அறிவியல் மற்றும் கணிதப் பாடங்களில் சிறந்துவிளங்குவதற்கு இந்த புதியகலவிக் கொள்கைஉதவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புதியகல்விக் கொள்கையைஅனைவரும் ஒன்றிணைந்துசெயல்படுத்தமுன்வரவேண்டுமென்றும் பிரதமா் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தில் பிகார் துறைக்கான மூன்றுதிட்டங்களைபிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொளிகாட்சி மூலம் நாளைதொடங்கிவைக்கிறார்

இதற்கானபட்டியலைநேற்று புதுதில்லியில் மத்தியவர்த்தகமற்றும் தொழில்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் வெளியிட்டார் இந்தபட்டியலில் ஆந்திரபிரதேசம் முதலிடத்தைபிடித்துள்ளது சந்திஷ்கர் மாநிலம் இரண்டாவது இடத்திலும் இமாச்சலபிரதேசம் மூன்றாவது இடத்திலும் மிசோராம் நான்காவது இடத்தில் உள்ளன இந்தபட்டியலில் தமிழ்நாடுஐந்தாவது இடத்தைபிடித்துள்ளது அஸ்ஸாம் தில்லி மத்தியபிரதேஷ் சிக்கிம் மற்றும் உத்திரபிரதேசமாநிலங்களில் புதியதொழில் தொடங்குவதற்கானசூழல் உள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது புதுமையானதொழில்களைதொடங்கும் மாநிலங்களாககள்நாடகாவும் கேரளாவும் அறிவிக்கப்பட்டுள்ளன

அந்தமான் நிகோபாரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன

இது தொடர்பாகமாநிலசுகாதாரத்துறைசெயலாளர்களுக்கு மத்தியசுகாதாரத்துறைஎழுதியுள்ளகடிதத்தில் உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அந்தந்தமாநிலங்களில் உள்ளமருத்துவமனைகளுக்குமட்டுமே ஆக்ஸிஜன்களைசிலிண்டர்களைதரவேண்டுமென்றகட்டப்பாடும் விலக்கிக் கொள்ளப்படவேண்டுமென்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளது

அருணாச்சலமாநிலத்திலிருந்துசில இளைஞர்களை இந்தியாவிடம் ஒப்படைக்கவிருப்பதாகசீனாகூறியுள்ளதாகமத்தியஅமைச்சர் திரு கிரன் ரிஜூஜூ கூறியுள்ளார் தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் குறிப்பிட்ட இடத்தில் எல்லைப்பகுதியில் அந்த இது இளைஞர்களைஒப்படைக்கவிருப்பதாககூறியுள்ளார்

நாட்டில் மணல் கட்த்தலுக்குஎதிராககடுமையானசட்டம் இயற்றப்படவேண்டும் என்றுமத்தியசுற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசியஅவர் ஆற்றுப் படுகைகளில் மணல் கடத்தல் நடவடிக்கைகளால் கடும் பாதிப்புகள் ஏற்படுவதாககூறினார் பலமாசிலங்களில் மணல்ககடத்தலைத் தடுப்பதற்குகடும் சட்டங்கள் அமலில் இருந்தாலும் தொடர்ந்து இந்தநடவடிக்கைகள் அதிகரித்துவருவதாககூறினார்

வனப்பகுதிகளில் பாதுகாவலர்களைபாதுகாக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅமைச்சர் குறிப்பிட்டார்

விலைமதிப்பில்லாதவனப்பகுதிகளைப் பாதுகாப்பதில் உயிரிழந்தவர்களின் தியாகத்தை அங்கீகரிக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் இந்தியாஅமெரிக்கா இடையிலான இருதரப்பு ஆலோசனைகூட்டம் காணொளிகாட்சி மூலம் நடைபெற்றது பாதுகாப்பு உள்நாட்டுபாதுகாப்பு வெளியுறவு கொள்கைபோன்றவற்றில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றம் குறித்து இக் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது இந்தியபசிபிக் பகுதியில் வெளிப்படையானஅமைதியானசெழிப்பானபகுதிகளைஉருவாக்களடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனைமேற்கொள்ளப்பட்டது ஆர்யசமாஜ் தலைவரும் சமுதாயசீர்திருத்தவாதியுமான ஸ்வாமிஅக்னிவேஷ் புதுதில்லியில் உள்ளஅறிவியல் ஆராய்ச்சிமையத்திலங நேற்றுகாலமானார்

நீண்டநாட்களாகாரலில் ஏற்பட்டபாதிப்பு காரணமாகஅவர் சிகிச்சைபெற்றுவந்தார

மதுபானபழக்கத்திற்குஎதிராகபோராட்டங்களைநடத்தியுள்ளார் அமைப்பின் முக்கியதலைவராகவிம் அவர் பணியாற்றியுள்ளார் என்பதுகுறிப்பிடத்தக்கது தேசியபரிசோதனைமுகமைநடத்திய ஜே ஈஈமுதல்நிலைத் தேர்வு முடிவுகள் நேற்றுவெளியிடப்பட்டன